செல்கிறார்

பூடானின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் உறுதி அளித்துள்ளார்

ஒன்று என்ற கோல் கணக்கில் பிரேசிலை வென்றுள்ளது

நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் செல்கிறார் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்களின் கருத்துக்களை அவர் கேட்கிறார்

அதைத்தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று கோவா செல்கிறார்

மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சி ஒன்றிலும் இன்று மாலை அவர் கலந்து கொள்கிறார் யுனஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள தேவாலயம் ஒன்றுக்கு நாளை அவர் செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பனாஜி அருகே உள்ள மங்குயேஷி ஆலயத்திற்கும் நாளை சென்று வழிபடுகிறார் குடியரசுத்தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் திருராம்நாத் கோவிந்த் கோவா செல்வது இதுவே முதல் முறையாகும் பூடாளின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் உறுதி அளித்துள்ளார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பூடனான் பிரதமர் திரு டேஷோ ஷெரிங் டோப்கே குடியரசுத்தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்ததை சந்தித்துப் பேசினார் அப்போது பேசிப குடியரசுத்தரைலவர் பூடான் கடந்த சில ஆண்டுகளில் மிகப் பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் பூடான் பிரதமர் திரு

நரேந்திர மோடியையும் சந்தித்துப் பேசினார் நெருங்கிய நட்பு நாடு மற்றும் அண்டை நாடு என்ற முறையில் பூடானின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது உறுதி அளித்தார் பூடானின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியா அளித்து வரும் ஆதரவுக்கு அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கே நன்றி தெரிவித்தார்

இருதரப்பு மற்றும் பிராந்திய விஷயங்கள் தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூடாளில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்மின் திட்டங்கள் தொடர்பாகவும் இரு நாட்டு பிரதமர்களும் பேச்சு நடத்தியாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது தற்போதைய நிலையிலேயே விளையாட்டுகளில் சூதாட்டத்தை அனுமதிப்பது ஏற்புடையதாக இருக்காது என்று சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது

உரிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட பின்னரே சூதாட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் கூறப்பட்டள்ளதாக அவர் தெரிவித்தார் கட்டுப்பாடுகளுடன் சூதாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவது கருப்பு பணத்தை ஒழிக்க உதவும் என்று அவர் கூறினார் நம்பகமான மற்றும் துல்லியமான செய்திகளை மட்டுமே ஊடகங்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன்சிங் ரத்தோர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு ரத்தோர் போலியான தகவல்கள் மக்களை தவறாக வழி நடத்தும் என்று கவலை தெரிவித்துள்ளார்

இந்திய ஊடகங்களிடமிருந்து அரசு அதிகம் எதிர்ப்பார்ப்பதாக தெரிவித்துள்ள அவர் செய்திகளை தாமே உருவாக்குவது நம்பகத்தன்மையை குலைத்து விடும் என்று குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் துலே மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வதந்தி பரவியது இதுதொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று தமது இணையதளத்தில் பழைய புகைப்படம் ஒன்றை இணைத்து தவறான தகவல்களை வெளியிட்டு இருந்ததாகக் கூறப்படுகிறது

மின்னு வர்த்தகம் தொடர்பான செயல்திட்ட குழுவின் முதல் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது வர்த்தக அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ரீட்டா தியோத்தியா தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் வரி விதிப்பு நடைமுறைகள் சரக்குப் போக்குவரத்து அந்நிய நேரடி முதலீடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தபட்டது நிதி தகவல் தொழில்நுட்பம் நுகர்வோர் விவகாரங்கள் ஆகிய துறை அமைச்சகங்கள் மின்னனு வர்த்தகம் தொடர்பாக தெரிவித்த கருத்துகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மின்னனு வர்த்தகம் தொடர்பாக விரிவான தேசிய கொள்கை ஒன்றை வகுக்குமாறு இந்தக் குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது சுற்றுலா வளர்ச்சியை இணைந்து மேம்படுத்துவது என இந்தியாவும் நேபாளமும் முடிவு செய்துள்ளன சுற்றுலா வளர்ச்சி தொடர்பாக அமைக்கப்பட்ட இந்தியா நேபாள கூட்டு செயல் திட்டக்குழுவின் இரண்டாவது கூட்டம் காட்மாண்டுவில் நடைபெற்றது இதில் புத்த மதம் மற்றும் ராமாயணம் தொடர்பான இடங்களில் சுற்றுலாவை ஊக்குவிக்க முடிவு செய்யப்பட்டது சாகச கற்றுலாவுக்கு ஊக்கம் அளிப்பது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் சுற்றுலா அமைச்சகத்தன் இணைச் செயலாளர் திரு சுமன் பில்லாவும் நேபாள தரப்பில் அந்நாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் திரு கன்ஷியாம் உபாத்யாயாவும் பங்கேற்றனர்

நரேந்திர மோடி நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டபோது சுற்றுலாவை மேம்படுத்த இந்த கூட்டு செயல்திட்டக்குழு அமைக்கப்பட்டது கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளம் சென்று மோசமான வானிலையால் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி இன்று நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அசாமில் ஏழு மாவட்டங்களில் தொடர்ந்து வெள்ள நிலைமை மோசமாக உள்ளது

தேஸ்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரம்மபுத்திரா நதியில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி ஒடுகிறது ஜப்பானின் பல பகுதிகளில் பெய்து வரும் கன மழை காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர்

அந்நாட்டின் மேற்கு பகுதியில் கன மழை பெய்து வருவதாகவும் நாகாசாகி ஹிரோஷிமா உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து கன மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முக்கிய நதிகளில் நீர் மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது

மான்ட்ரியால் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலாளோர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

உயிரிழந்த அனைவரும் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது

இந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு பிரதமர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியமும் பிரான்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன நேற்று இரவு கஸான் நகரில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் பெல்ஜியம் அணி பிரேசிலை எதிர் கொண்டது இப்போட்டியில் பெல்ஜியம் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது

இதில் பிரான்ஸ் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இன்று இரவு மணி ஏழு முப்பதுக்கு சமாராவில் நடைபெறும் காலிறதி போட்டியில் இங்கிலாந்து ஸ்வீடன் அணிகள் மோதவுள்ளன சோச்சி நகரில் இரவு மணி பதினொன்று முப்பதக்கு நடைபெறும் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரஷ்யா குரோஷியாவை எதிர்கொள்கிறது

மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி பிரிஸ்டாலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது அதைத்தொடர்ந்து இரு அணிகளுக்கு இடையே மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளும் ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளும் நடைபெறவுள்ளன